இனிவிரிவானசெய்கிகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரெவி புயல் இலங்கைவழியாகநாளைமறுநாள் அதிகாலைபாம்பள் கள்ளியாகுமரி இடையேகரையைகடக்கக்கூடும் என்றுசென்னைவாளிலைஆய்வு எமயத்தின் இயக்குனர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

இந்த புயல் காரணமாகபல்வேறமாவட்டங்களில் கனமழக்குவாய்ப்பு உள்ளதாகஅவர் தெரிவித்தார்

இதற்கிடையே இந்த புயலைஎதிர்கொள்வதற்கானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் அனைத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவருவாய்த்துறைஅமைச்சர் திருஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

அப்பகுதிகளில் உரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகஎமதசெய்தியாளர் கூறுகிறார்

தென்னசிமாவட்டத்திலும் புயல் நிவாரணமுகாம்கள் புனரமைக்கப்பட்டுதயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகசிறப்பு அதிகாரிஅனுஜார்ஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தமிழகஅரசுமேற்கொண்டஉரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் காரணமாகவேலூர் மாவட்டத்தில் நிவர் புயலினால் பெரியஅளவிலானபாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவணிகவரித்துறைஅமைச்சர் திருவீரமணிகூறியுள்ளார் மாவட்டத்தில் இன்றுமாநிலஅரசின் திருப்பத்தார் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நீட் தேர்வு தொடர்பாகதிமுகஉள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் அரசியல் லாபம் கருதிசெயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக வை பொறுத்தவரைமாணவர்கள் நலனில் எப்போதும் அக்கறைகொண்டகட்சியாக இருக்கும் என்றும் திருவீரமணிதெரிவித்தார் விவசாயிகளின் நலன் சார்ந்ததிட்டங்களுக்குமத்தியஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துள்ளதாகதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் குறைந்தபட்சஆதரவு நடைமுறைதொடரும் என்றுதிட்டவட்டமாகதெளிவுபடுத்தியுள்ளார் விவசாயிகள் நலனைகருத்தில்கொண்டே புதியவேளான் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திருபிரகாஷ் ஜவடேகர் கூறினார்

இந்தசேவைகளைவழங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகசுனதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைசேர்ந்தநடராஜன் இப்போட்டியில் சிறப்பாகசெயல்பட்டதபெருமிதம் அளிக்கிறதுஎன்றுஅவரதுபெற்றோர்தெரிவித்தனர்